நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் மதுரை அருகே தோப்பூ ரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணிகளுக்கு இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் தொழில்துறையில் வலுவாக உள்ள தமிழகத்திற்கு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய நிதி அமைச்சர் திரு பீயுஷ் கோயல் நாளை பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தவிருக்கிறார் தனிப்பட்ட நபர்களின் கனவுகளும் நாட்டின் கனவுகளும் சங்கமிக்கும் காலம் வந்து விட்டதால் இளம் தலைமுறையினர் வரவிருக்கும் பொதுத்தேர்தலைக் கருத்தில் கொண்டு தங்களை வாக்காளர்களாக பெயர் பதிவு செய்து கொள்ளவேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

வாக்காளர்களாக பதிவுபெற்ற ஒவ்வொருவரும் தவறாமல் வாக்களிப்பதை உறுதிப்படுத்த தேவையான எல்லா முயற்சிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வானொலி என்பது மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான திறம்பட்ட ஊடகம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வானொலி உரையில் கூறினார்

விண்வெளித் தொழில்நுட்பங்கள் பேரிடர் நிர்வாகத்திலும் ரயில் மற்றும் சாலைப் பாதுகாப்பிலும் மீனவர்களுக்கும் பெருமளவில் பயன்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கேலோ இண்டியா திட்டம் பற்றிக் குறிப்பிட்ட பிரதமர் கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகளில் முதல்முறையாகப் பங்கேற்ற பல இளைஞர்கள் சிறந்த முறையில் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி இருப்பதாகக் கூறினார்

சௌச் சுந்தர் சௌச்சாலய் போட்டியின் கீழ் ஏராளமான மக்கள் தங்களின் சுத்தமான அழகான கழிப்பறையின் படங்களை சமூக ஊடகங்களின் வெளியிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தேர்வுகள் வரவிருப்பதை ஒட்டி நாடு முழுவதிலும் உள்ள மாணவர்களுடன் தாம் வரும் செவ்வாய் கிழமை பரிக்க்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சி மூலம் கலந்துரையாட இருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் தேர்வின்போது மன அழுத்தத்தைத் தவிர்ப்பது உட்பட தொடர்பான எல்லா அம்சங்களும் இந்நிகழ்ச்சியில் கேர்வ விவாதிக்கப்படும்ன என்று அவர் கூறினார் கர்நாடக மாநிலம் தும்கூ ரில் அண்மையில் காலமான லிங்காயத் மடாதிபதி சிவக்குமார சுவாமிகளுக்கு பிரதமர் புகழ் அஞ்சலி செலுத்தினார்

நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் மதுரை தஞ்சை மற்றும் நெல்லை மருத்துவக் கல்லூரிகளில் கட்டப்பட்டுள்ள பன்னோக்கு உயர்சிகிச்சை மையங்களையும் அவர் திறந்துவைத்தார்

காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் குஜராத் முதல் கவுஹாத்தி வரையிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை என்றாலே தரமான சிகிச்சை என பெயர் பெற்றுள்ளதாகவும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் உணர்வை வெளிப்படுத்தும் முக்கியச் சொல்லாகவே எய்ம்ஸ் என்ற பெயர் மாறிவிட்டதாகவும் பிரதமர் கூறினார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு சுகாதாரத் துறைக்கு உயர் முன்னுரிமை அளிப்பதாகவும் அனைத்து மக்களின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துவதில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முக்கியப் பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குழந்தைகளுக்கு தடுப்பு ஊசி போடுவற்கான இந்திர தனுஷ் இயக்கமும் பாதுகாப்பான மகப்பேற்றை உறுதிப்படுத்துவதற்கான அரசின் திட்டங்களும் சுகாதாரத் துறையில் புரட்சிகரமான மாற்றங்களைக் கொண்டு வந்திருப்பதாக அவர் கூறினார் தமிழக ஆளுனர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி முதலமைச்சர் திரு

தொழில்துறைக்கு எற்ற சூழலில் வலுவாக உள்ள தமிழகத்திற்கு மத்திய அரசின் இந்தியா வில் தயாரிப்போம் திட்டத்தில் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தமிழகத்தில் சில சுயநல சக்திகள் எழுப்பி வரும் சந்தேகங்கள் மற்றும் எதிர்மறை உணர்வுகள் குறித்து மக்கள் விழப்புடன் இருக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூத்தினரை அட்டவணை இனத்தவர் பட்டியலில் இருந்து வெளியே கொண்டுவர வேண்டுமென்ற இச்சமூகத்தினரின் கோரிக்கை தமக்கு தெரியும் என்றும் இவர்களுக்கு நீதியும் வாய்ப்புக்களும் கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி மேலும் கூறினார் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக இன்று மதுரை வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி க்கு எதிராக கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மதிமுக பொதுச்செயலர் மற்றும் அவரது ஆதரவாளர்களை போலீசார் கைது செய்தனர் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படுவதைத் தாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் காவிரி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் மத்திய அரசு தமிழகத்திற்கு துரோகம் இழைத்ததை கண்டிக்கவே இப்போராட்டம் என்றும் கூறினார்

திருமுருகன் காந்தி உள்ளிட்டவர்களும் அடங்குவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை கேரள மாநில் கொச்சி யில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்திற்குச் சொந்தமான ஒருங்கிணைந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் நீட்டிப்பு வளாகத்தையும் இண்டியன் ஆயில் நிறுவனத்தின் அதிநவீன எல்பிஜி சேமிப்பு வசதிகளையும் தொடக்கிவைத்தார் தொடர்ந்து திருச்சூ ரில் பொதுக் கூட்டம் ஒன்றிலும் அவர் உரையாற்றிய அவர் நாட்டின் அனைத்துக் குடும்பங்களுக்கும் எல்பிஜி வழங்கும் இலக்கை எட்டும் நிலையில் அரசு இருப்பதாகவும் இறக்குமதி சுமையைக் குறைக்கும் வகையில் உயிரி எரி பொருட்களின் பயன்பாட்டை அதிகரிக்க அதிக முக்கியத்துவம் அளிக்கப் படுவதாகவும் அவர் கூறினார் மத்திய நிதி அமைச்சர் திரு பீயுஷ் கோயல் நாளை புதுடில்லி யில் பொதுத்துறை வங்கிகளின் தலைமை செயல் அதிகாரிகளை சந்தித்து வங்கித் துறையின் நிலவரங்கள் குறித்தும் வங்கிகளின் நிதி ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் விவாதிக்கிறார்

சிறு குறு மற்றும் நடுத்தர தொழல் நிறுவனங்கள் விவசாயிகள் மற்றும் சில்லரை வர்த்தகத் துறையினருக்கான வங்கிக் கடன் வசதிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மருத்துவ சிகிச்சைக்காக திரு அருண்ஜெய்ட்லி அமெரிக்கா சென்றுள்ளதால் அவர் கவனித்து வந்த நிதி அமைச்சக பொறுப்பு தற்போது திரு பீயுஷ் கோய லிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப் பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒட்டி மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மஹாஜன் வரும் புதன்கிழமை புதுடில்லி யில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் மக்களவையின் அலுவல்களை சுமுகமான முறையில் நடத்த சபாநாயகர் இக்கூட்டத்தின்போது அனைத்து கட்சிகளில் ஒத்துழைப்பை நாடுவார் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இரு அவைகளின் கலப்புக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு

ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் செர்பிய வீரர் நோவாக் ஜோக்கோவிச் ஸ்பெய்ன் நாட்டைச் சேர்ந்த ரஃபேல் நடா லைத தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றார்

இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மின்டன் போட்டித் தொடரில் ஜாகர்தா வில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஒலிம்பிக் சாம்பியன் கரோலினா மாரின் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக போட்டியில் இருந்து விலகிக்கொள்ளும் கட்டாயம் ஏற்பட்டதால் அவருக்கு எதிராக ஆடிய இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் தனிநபர் கனவுகளும் நாட்டின் கனவுகளும் சங்கமிக்கும் காலம் வந்து விட்டதால் இளைஞர்கள் தேர்தலில் தவறாமல் வாக்களிக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் மதுரை அருகே தோப்பூ ரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணிகளுக்கு இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் தொழில்துறையில் வலுவாக உள்ள தமிழகத்திற்கு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய நிதி அமைச்சர் திரு பீயுஷ் கோயல் நாளை பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தவிருக்கிறார்